முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கான கட்டுமானப் பணிகளை காணொளி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்

மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டே கல்வித் துறையில் சீர்த்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தெற்காசிய கோப்பைக்கான செஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆடவர் பிரிவில் மங்கோலியாவையும் மகளிர் பிரிவில் கிர்கிஸ்தானையும் எதிர்கொள்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலங்களுக்கான கட்டுமானப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் தலைமை செயலகத்திலிருந்து காணொளி காட்சி வாயிலாக அவர் இப்பணிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழில் துறை தொடர்பான திட்டங்களையும் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்க உள்ளாா்

முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்

இதுதொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் இந்த மசோதா தொடர்பான அனைத்து அம்சங்களையும் தாம் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக திரு மு க ஸ்டாலின் இந்த மசோதாவிற்கு ஆளுநா் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதியிருந்தார் திரைப்படத் துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் திரைத்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் ஒ டி டி மற்றும் தொலைக்காட்சிகளில் நேரடியாக திரைப்படங்கள் வெளியிடப்படுவதை தடுக்க சட்டமில்லை என்றும் திரு கடம்பூர் ராஜூ கூறினார் அஇஅதிமுக கூட்டணியில் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்று மீன்வளத் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கூட்டணி கட்சியினர் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க உரிமை உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டாள் இதனை கூட்டணியில் குழப்பம் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் திரு ஜெயக்குமாா் கேட்டுக்கொண்டார் கல்வித் துறையில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் வாரங்கலில் உள்ள தேசிய தொலைநுட்ப மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொளி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் கல்வித் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்த்திருத்த நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டே கல்வித்துறையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறினார் ஊழலை முழுமையாக அகற்றுவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமா் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்

அரசு நிர்வாகத்தில் தற்போது வெளிப்படை தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ஊழலுக்கு எதிராக சா்வதேச அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வுமண்டலம் காரணமாக சேலம்

வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றுமுதல் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது தருமபுரி மாவட்டம் ஒகனேக்கலில் சுற்றுலாப் பயணிகளுக்கு எட்டு மாதங்களுக்குப் பிறகு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் திருமதி மலர்விழி கூறியுள்ளார் நேற்று ஒகனேக்கலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான பேச்சுக்கள் அடுத்த வாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் படையினர் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது

ஜே யி யி பிரதான தேர்வுகள் கூடுதல் மாநில மொழிகளில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தெலங்கானாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் நேற்று பார்வையிட்டனர்

தேனியில் நவீன மயமாக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னல் சேவையை திண்டுக்கல் சரக டி ஐ ஐ ஐி திரு முத்துசாமி நேற்று தொடங்கி வைத்தாா்

விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பைக்கான செஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன ஆன் லைன் வாயிலாக நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா மங்கோலியாவையும் மகளிர் பிரிவில் கிர்கிஸ்தானையும் எதிர்கொள்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது ஷா்ஜாவில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஐதராபாத் அணி முதலில் பந்து வீச தீா்மானித்தது

ஜொ்மனியில் நடைபெற்றுவரும் சா்வதேச சேலஞ்சா்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் குணேஷ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

ஹாக்கி அணிக்கான தேசிய பயிற்சி முகாம் பெங்களூரூவில் மீண்டும் தொடங்கியது